தரதிருஷ்டவசமானவை என்றும் அது தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வன்முறைச் சம்பவங்களை ஒடுக்கவும் பொதுச்சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்பு மலு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

மாநிலம் முழுவதும் வாக்காளர் துணைப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களும் வன்முறை சும்பவங்களும் தரதிருஷ்டவசமானவை என்றும் அது தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் பிரதமள் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் தமது கருத்தை தெிவித்துள்ள அவர் ஜனநாயகத்தில் விவாதத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் இடமளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றம் பொது அமைதிக்கும் அரசு சொத்துக்களுக்கும் பாதகம் விளைவிப்பதில் அர்த்தம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைதியை குலைப்பது இந்திய கலாச்சாரத்தின் பங்கு அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியல் கட்சிகளின் பேராதரவுடன் இந்த சுட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் ஒற்றுமையுடனும் சகோதாரத்துடனும் அமைதியாக வாழ்ந்து வருவதை இந்த சுட்டம் எடுத்துரைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

குடியுரிமை திருத்த சுட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் மாணவர்களை தவறாக வழிநடத்துகின்றன என பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் திரிணாமூல் காங்கிரஸ் கட்சிகள் வாக்குவங்கி அரசியலுக்காக மாணவர்களை தவறாக வழிநடத்துவதுடன் நாட்டில் வன்முறைச் சூழலை உருவாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் குடியுரிமை சுட்டப்பிரிவுகளை மாணவர்கள் தெளிவாக படித்து உணர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்ட திரு அமித்ஷா இந்த சுட்டத்தில் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான அம்சங்கள் இல்லையென்று விளக்கமளித்தார் வன்முறை மூலம் எந்தப் பிரச்னைக்கும் தீர்வு காண முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் மாணவர்கள் வன்முறைச் சும்பவங்களில் ஈடுபடுவதைக் கைவிட்டு கல்வி நிறுவன வளாகங்களில் அமைதி நிலவ ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தேச நலன் கருதியே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் எந்த ஒரு மதம் சாதி இனம் மற்றும் பிராந்தியத்திற்கு எதிரானது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே மாணவர்கள் அமைதி நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சுட்டம் காரணமாக நடைபெறும் வன்முறைச் சம்பவங்களைக் கட்டுபடுத்தவும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மக்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதை தடுக்குமாறும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சுட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்டத் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு சமூக ஊடகங்களில் தவறான செய்தி மற்றும் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் உள்துறை அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பேயின் பேச்சாற்றல் மற்றும் நடுநிலைமை உள்ளிட்ட தளிச்சிறப்புகள் இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று வாஜ்பேயி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக அதனை அனைத்து கோணங்களிலும் அலசி ஆராயும் பக்குவம் பெற்ற ஒருசில தலைவர்களில் வாஜ்பேயும் ஒருவர் என புகழாரம் சூட்டினார் இந்திய நாடாளுமன்ற நடைமுறை வெற்றி பெற்றிருப்பதோடு மிகவும் ஆழமாக வேருன்றி மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஆயிரமாக உயர்த்த வேண்டுமென்றும் திரு பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தினார்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்ததையடுத்து வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

இத்தேர்தலில் நடத்தை விதிகள் தவறாமல் கடைப்பிடிக்கப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்பட்டு அதனை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநிலத் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளாட்சித் தேர்தல் குறித்த பொது மக்களின் புகார்களைப் பெறுவதற்கு சென்னையில் உள்ள மாநிலத் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் பணிகள் குறித்து அந்தந்த மாவட்டங்களுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர்

காவல்துறைக் கண்காணிப்பாளர் திரு அருளரசு மற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் கலந்துரையாடினார்

அந்த வாக்குச்சாவடிகளில் சிறப்பு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை மாநில தேர்தல் ஆணையம் பின்பற்றவில்லை என்று கூறி திமுக சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது இத்தேர்தலில் பெண்கள் மற்றும் ஷெட்பூல்ட் வகுப்பினர் பழங்குடியினருக்கான வார்டு மறுவரையறை குறித்து கடந்த ஆறு மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் பிறப்பிப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை மாநில தேர்தல் ஆணையமும் வார்டு மறுவரையறை ஆணையமும் செயல்படுத்தவில்லை என அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் வாக்காளர் துணைப்பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தமிழகத் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே மாநிலத் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டு விட்டது என்றார் இதில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதிவரை சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் இடம் பெற்றிருப்பதாகக் கூறிய அவர் அதன்பிறகு இம்மாதம் ஆறாம் தேதிவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியுள்ளவை ஏற்கப்பட்டு துணை வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

இருவரிச்செய்திகள் இலங்கைக்கான கவிட்சர்லாந்தின் துதரக அதிகாரி கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் தமது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் தவறாக சித்தரிக்கப்பட்ட சம்பவம் என இவங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார்

போர்ச்சுக்கல் பிரதமர் திரு அன்டோளியோ கோஸ்டா இந்தியாவில் இரண்டுநாள் பயணமாக நாளை மறுநாள் புதுதில்லி வருகிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் புதிய செயலாளராக திரு ரவி மிட்டல் நேற்று பொறுப்பேற்றுக்கொண்டார் இந்திய ராணுவத்தின் புதிய தலைமைத் தளபதியாக லெப்டினன்ட் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவானே நியமிக்கப்பட்டுள்ளார்

நாகப்பட்டினம் மாவட்ட இறால் வளர்ப்பு விவசாயிகள் தங்களது பண்ணைகளை மாவட்ட மீன்வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையில் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் கேட்டுக் கொண்டுள்ளார் கனரக வாகன ஒட்டுநர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இலவச சிகிச்சை மையம் நாமக்கல் பரமத்தி சாலையில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது விளையாட்டுச்செய்திகள் ஜப்பானின் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்லும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய தடகள வீரர்களின் செயல்பாட்டுத்திறன் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் மதிப்பிடப்பட்டு வருகிறது என்றார்

சென்னையில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது